நரேந்திரமோடிகூறியுள்ளாா்

தீவிரபிரச்சாரம் மேற்கொண்டுவருகின்றன

உலகக்கோப்பபதுப்பாக்கிச்சுடும் போட்டியில் இந்தியா இன்று இரண்டு தங்கப் பதக்கம் வென்றது

நரேந்திரமோடிகூறியுள்ளார் இன்றுஅகில இந்தியவானொலியில் ஒலிபரப்பானமக்களிடையேமனம் திறந்துபேசும் மன் ஃ பாத் நிகழ்ச்சியில் அவர் இவ்வாறுகூறினார்

விடுதலைபோராட்டம் தொடர்பானவரலாற்றைபொதுமக்கள் அறிந்துகொள்வதற்கு இந்தகொண்டாட்டங்கள் உதவிடும் என்றும் அவர் தெரிவித்தார் சென்னைகலங்கரைவிளக்கத்தின் சிறப்பம்சங்கள் குறித்தம் பிரதமர் எடுத்துரைத்தார்

நரேந்திரமோடிவேண்டுகோள் விடுத்தாா்

அசாம் மாநிலம் பாரக் பள்ளத்தாக்குபகுதியில் பல்வேறுஅரசியல் கட்சிகளின் தேர்தல் பிரச்சாரம் விறுவிறுப்பு அடைந்துள்ளது இப்பகுதியில் உள்ளசட்டப்பேரவைதொகுதிகளில் தேசிய ஐனநாயககூட்டணிகட்சிகளுக்கும் மகாகூட்டணிகட்சிகளுக்குமிடையேநேரடிபோட்டிநிலவுகிறது பிஜேபி காங்கிரஸ் உள்ளிட்டமுக்கியஅரசியல் கட்சிகளிள் தலைவர்கள் மற்றம் வேட்பாளர்கள் தீவிரபிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர்

வாக்குப்பதிவு சதவீதத்தைஅதிகரிக்கும் வகையிலும் தேர்தல் நேர்மையாகவும் சுதந்திரமாகவும் நடைபெறும் வகையிலும் பல்வேறுநடவடிக்கைகளைதேர்தல் ஆணையம் மேற்கொண்டுவருகிறது

வாக்குப்பதிவிற்கு இன்னும் பத்துநாட்களே எஞ்சியுள்ளநிலையில் அரசியல் கட்சிதலைவர்கள் தீவிரபிரச்சாரம் மேற்கொண்டுவருகின்றனர் தேசிய ஜனநாயககூட்டணிசார்பில் நடைபெற்றதேர்தல் பிரச்சாரத்தில் கலந்த கொண்டு பேசிய மத்திய அமைச்சர் சிங் அமலாக்கத்துறை திரு ராஜ்மாத் இயக்குனரகத்திற்குஎதிராகநீதிவிசாரணைதொடங்க முடிவு செய்துள்ளதையடுத்துநாட்டின் கூட்டாட்சிஅமைப்புக்குஅம்மாநிலஅரசுசவால் விடுத்துள்ளதாககூறினார் இந்ததேர்தலில் வெற்றிபெற்றுபிஜேபிஆட்சிஅமைத்தால் சபரிமலையின் பாரம்பரியத்தைபாதுகாக்கும் வகையில் சட்டம் இயற்றப்படும் எனகூறினார் இதனினடயேகன்னூரில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டகாங்கிரஸ் கட்சியின் பொதுச்செயலாளர் திருகேசிவேனுகோபால் தேர்தலைகருத்தில் கொண்டுமாநிலஅரசுமக்களுக்குடணவு பொருள்களைவழங்கக்கூடாதுஎன்றுதெரிவித்தார் இதற்குபதிலளித்துள்ளஅம்மாநிலமுதலமைச்சர் திருபினராயிவிஜயன் மக்களின் வாழ்வாதாரத்தைகருத்தில் கொண்டுஉணவு பொருள்களும் மற்றும் ஒய்வூதியமும் வழங்கப்படுவதாககூறினார் கம்யூனிஸ்ட் கட்சியின் மார்க்சிஸட் பொதுச்செயலாளர் திருசீதாராம் யெச்சூரி அக்கட்சியின் பொலிட்பீரோஉறுப்பினர் திருமதிபிருந்தானரத் மத்தியஅமைச்சர் திருமதி ஸ்மிருதி இரானிஆகியோர் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளதாகளமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார் ஆளும் மார்க்சிஸட் கட்சிதலைமையிலான இடதுசாரி ஜனநாயககூட்டனி காங்கிரஸ் தலைமையலானதக்கிய ஜனநாயகமுன்னனிமற்றம் பிஜேபிதலைமியலானதேசிய ஜனநாயககூட்டணிகளுக்கிடையேமும்முனைப்போட்டிநிலவுகிறது மேற்கு வங்கம் மற்றும் அசாம் மாநிலசட்டப்பேரவைதேர்தல்களில் பிஜேபிவெற்றிபெற்றுஆட்சிஅமைக்கும் என்றுஅக்கட்சியின் மூத்ததலைவரும் மத்தியஅமைச்சருமானதிருஅமித் ஷா நம்பிக்கைதெரிவித்துள்ளார்

எடப்பாடிபழனிசாமிகூறியுள்ளார் இன்றுசென்னையில் பிரச்சாரம் மேற்கொண்டுபேசியஅவர் தடையற்றமின்சாரத்தைஅதிமுகஅரசுஉறுதிசெய்திருப்பதாககூறினார் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாகபராமரிக்கப்பட்டுவருவதாகவும் திரு

சட்டப்பேரவைதேர்தல் தொடர்பானஆலோசனைகூட்டம் இன்றுகாணொலிகாட்சிவாயிலாகநடைபெற்றது புதகில்லியில் இருந்தேர்தல் ஆணையத்தின் அதிகாரிகள் பங்கேற்ற இந்தஆலோசனைகூட்டத்தில் தமிழகம் கேரளா அசாம் மேற்குவங்கமாநிலம் மற்றும் புதுச்சேரி யூளியள் பிரதேசத்தைசேர்ந்தலைமைத் தேர்தல் அதிகாரிகள் பங்கேற்றலர் தேர்தலுக்கானஏற்பாடுகள் குறித்தும் பணபலம் பயன்படுத்தப்படுவதைதடுப்பதற்கானவழிமுறைகள் குறித்தும் இக்கூட்டத்தில் விரிவாகவிவாதிக்கப்பட்டதாகஎமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் இன்றுசென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறுகூறினார்